இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு பெரும்பாலாள விவசாயிகள் ஆதரவு அளித்துள்ளதாக நெடுஞ்சாலைத் துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் கூறியுள்ளார் இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சட்டம் னரணமாக குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற திட்டவட்டமாக தெரிவித்தார் விவசாயிகள் பயனடைய வேன்டும் என்ற நோக்கில்தான் இந்த சட்டங்களை மத்திய அரசு கொன்டு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார்

தரமான கல்வியை உறுதி செய்வதற்கு தேசிய கல்விக் கொள்கை உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் இதுதொடர்பாக எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அனைத்துத் தரப்பினருக்கும் தரமான கல்வி கிளடப்பதை இந்த கொள்கை உறுதி செய்யும் என்றும் அமச்சர் தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்வு தொடர்பாக ஆசிரியர்களுடன் நாளை மறுநாள் கலந்துரையாடவுள்ளதாகவும் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் நீட் தேர்வே இருக்கக்கூடாது என்பததான் தமிழக அரசின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இருப்பினும் கடந்த இரண்டாண்டுகளாக நீட் தேர்வுக்காக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

சர்க்கரை குடும்ப அட்டைகளை அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றுவதற்கு நாளை களடசி நாள் என்பதால் அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார் அளைத்துத் தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு செங்கோட்டையன் கூறினார்

இன்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மாநில அரசின் திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

ரூபாய் அளவுக்கு கடனுதவி பெற மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றியை போல் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறத்தினார் இதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அக்கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்

புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி கொண்டாடப்பட்டு வரும் சர்வதேச பாரதி திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உரையாற்றவுள்ளார் சென்னையில் உள்ள வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் காணொலிக் காட்சி வாயிலாக இன்னும் சற்றுநேரத்தில் அவர் உரையாற்றவுள்ளார்

சர்வதேச ஒற்றுமை தினத்தையொட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

இந்த நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதாரத் துறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

வடதமிழகத்தைப் பொறுத்தவரை வறண்ட வாளிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் குமரிக் கடல் பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் மாலத்தீவு பகுதிகளுக்கு நாளை மறுநாளும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பாட்டிற்னன பூங்காவை மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகளை சட்டஅமைச்சர் திரு சி வி சண்முகம் இன்று வழங்கினார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொருளாதார கணக்கெடுப்புப் பணிகளுக்கு பொதுமக்கள் முழுஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வியாழக்கிழமை தஞ்சை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு கோவிந்தராவ் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டத்திற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டன

பிட் இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக தெற்கு ரயில்வே சார்பில் இன்று சென்னையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது விளைபாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை குத்துச் சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் தங்கப்பதக்கம் வென்றார்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஐதராபாத் மும்பை இடையேயாள ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இரவு ஏழனர மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் கேரளா ஈஸ்ட் பெங்கால் அணியை எகிர்கொள்கிறகட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார் பந்து வீச்சு பிரிவில் அஸ்விள் வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார்